மன உறுதியும் பணியாளர்களும்தான் எந்தவொரு நாட்டிற்கும் மிகபெரிய சொத்துக்கள் என்றும் மக்கள் மாற்றத்தை கொண்டுவர விரும்பினால் அனைத்தும் சாத்தியமே என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

தூதரக அதிகாரிகள் தூதரக வளாகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுழுகமாக தீர்துக்கொள்ள இந்தியாவும் பாகிஸ்தானும் உடன்பட்டுள்ளன

இனி விரிவான செய்திகள் மன உறுதியும் பணியாளர்களும்தான் எந்தவொரு நாட்டிற்கும் மிகபெரிய சொத்துக்கள் என்றும் மக்கள் மாற்றத்தை கொண்டுவர விரும்பினால் அளைத்தும் சாத்தியமே என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

ஒவ்வொரு பிரச்னையின் அடிப்படையை அறியவேண்டியது அவசியம் என்றும் பிரச்னைகளுக்கு தீர்வுகாண்பதில் வழக்கத்திற்கு மாறான புதிய சிந்தனைகள் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் உலகில் எவரும் அனைத்து அறிவையும் பெற்றவர்கள் அல்ல என்றும் இதேதான் அரசுகளுக்கும் ஏற்புடைய கூற்று என்றும் திரு மோடி கூறினார் தாங்கள் மட்டுமே மாற்றத்தை கொண்டுவரமுடியும் என்று அரசுகள் கருதினால் அது மாபெரும் தவறு என்றும் பங்கேற்பு ஆளுகை மூலம் மட்டுமே மாற்றங்களை கொண்டுவரமுடியும் என்றும் அவர் கூறினார் உயர்கல்வி துறைக்கு மேலும் சுபாட்சியை வழங்க அரசு விரும்புவதாகவும் நாட்டில் மீக்சிறப்பு நிறுவனங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதம் தெரிவித்தாா் சென்ற ஆண்டின் ஹேக்கத்தான் நிகழ்ச்சியில் தெரிவு செய்யப்பட்ட திட்டங்களில் பாதி நிறைவடைந்திருப்பது குறித்து மிகிழ்ச்சி அடைவதாகவும் அடுத்த சில மாதங்களில் மேலும் சில திட்டங்கள் நிறைவு பெறும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார் மேலும் அதிகளவில் புதுமைகள் படைத்து அவற்றை பதிவு செய்து அவற்றின் உற்பத்தியை எளிமையாக்கி மக்களை சென்றடையுமாறு செய்யவேண்டும் என்று அவர் கூறினார்

மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் நிபுணத்துவத்தை தொடங்கிடு இந்தியா நிமிர்ந்துநில இந்தியா இயக்கங்களுக்கும் ஆளுகையை மேம்படுத்தும் மக்கள் மூலாதார தீர்வுகளுக்கும் பயன்படுத்துவது இந்த ஹேக்கத்தானின் நோக்கங்களாகும் வரி செலுத்துவோர் வசதிக்காக ரிச்வ் வங்கி மற்றும் அரசு வங்கி செயல்பாடுகளை நடத்தும் குறிப்பிட்ட வங்கி கிளைகள் ஆகியன இன்று இரவு எட்டு மணிவரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மின்னனு பரிவர்த்தனையை பொறுத்தவரை இன்று நள்ளிரவுவரை அவை செயல்படும் மத்தியமாக்கப்பட்ட செலுத்துகை அமைப்புகளான ஆர் டி ஜி எஸ் மற்றும் என் இ எஃப் டி ஆகியனவும் இன்று விரிவாக்கப்பட்ட வங்கி பணி நேரத்தின்போது செயல்படும் அரசு வரவுகள் செலுத்துகைகள் போன்றவற்றுக்காக சிறப்பு பரிவர்த்தனை செயல்பாடுகள் நாடெங்கும் நடைபெறும் வகையில் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாளை மறுநாள் திங்கட்கிழமை வங்கிகள் தங்களது ஆண்டு கணக்குகளை முடிப்பதற்கான விடுமுறை நாளாக இருந்தாலும் ரிசா்வ் வங்கி அலுவலகங்கள் அந்த நாளில் வழக்கம்போல செயல்படும் எனினும் மத்தியமாக்கப்பட்ட ஆர்டிஜிஎஸ் என் இ எஃப் டி போன்ற செலுத்துகை நடைமுறை அன்றைய தினம் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

போபாலில் நேற்று அம்மாநில முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் இதனை அறிவித்தாா் பல்வேறு காரணங்களுக்காக பதவி உயர்வு பெற இயலாத அரசு ஊழியர்களுக்கு இந்த நடவடிக்கை வாய்ப்பளிக்கும் என்று அவர் கூறினார் சில அரசு ஊழியர்கள் உரிய பதவி உயர்வு ஏதுமின்றி ஒய்வுபெறும் நிலைமை இருப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு ஓய்வுபெறும் வயது உயா்த்தப்பட்டதாகவும் முதலமைச்சா் விளக்கினாா் மேகாலயா மாநிலத்தில் பலத்த மழை மற்றும் பனிபுயல் காரணமாக ஏற்பட்டுள்ள நிலை குறித்து முதலமைச்சர் திரு கோன்ராடு கே சங்மா ஆய்வு செய்து வருகிறார் இந்த மாநிலத்தை பாதித்த பனி புயல் மற்றும் கனமழை காரணமாக மேற்குகாசி குன்றுகள் மேற்கு ஜைன்டியா குன்றுகள் பகுதிகளில் பல வீடுகளும் விவசாய நிலமும் பாதிப்பளடந்திருப்பதாக அரசு அறிக்கை தெரிவிக்கிறது நிலவரம் குறித்து முதலமைச்சர் பல்வேறு மாவட்டங்களின் துணை ஆணையாளர்களிடம் பேசி தகவல் அறிந்து வருகிறார் நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்குமாறு பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய் துறையை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே இம்மாநிலத்தில் இதேபோன்ற பருவநிலை இந்த வார இறுதியிலும் ஏற்படக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மணிப்பூர் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு ஆர் கே தோரேந்திரசிய் நேற்று மாலை இப்பாலில் உள்ள ஜவஹர்லால் நேரு மருத்துவ விஞ்ஞான நிறுவன மருத்துவமனையில் காலமானார்

முதலமைச்சராவதற்கு முன்னதாக மணிப்பூர் சுட்டப்பேரவையின் தலைவராகவும் அவர் பணியாற்றினார்

இந்த காலக்கட்டத்தில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயிலின் சிறப்பு சேவைகள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

சிறப்பு ரயில் சேவையின்போது பயணிகளை வரவேற்கும் விதமாக வரவேற்பு பெட்டகம் நினைவு பொருட்கள் ரயிலிலேயே சிற்றுண்டி மற்றும் தேநீர் போன்றவை வழங்கப்படும் நீலகிரி மலை ரயிலின் கோடைகால சிறப்பு ரயில்களில் துருப்பிடிக்காக உலோக வண்ணப்பூச்சு வினைல் போர்த்திய இருக்கைகள் மென்மையான துணி இருக்கைகள் ஆகிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கும் தூதரக அதிகாரிகள் மற்றும் தூதரக வளாகங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்ளைகளை தீர்ப்பதற்காள பரஸ்பர வழிமுறைகளுக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புதல் தெரிவித்துள்ளன

இந்த ஒப்புதல் இருநாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநாடுகளின் தூதரக அதிகாரிகள் சுமூகமாக எவ்வித இடையூறுமின்றி செயல்படுவதற்கான நெறிமுறைகள் இந்த நன்னடத்தை விதிகளில் அடங்கியுள்ளன இந்த நெறிமுறைகள் சா்வதேச சட்டங்களுக்கு இணங்க ஏற்படுத்தப்பட்டவை இந்த ஒப்பந்த நெறிமுறைகளில் வன்முறை கலந்த கண்காணிப்பு வாய்மொழி மற்றும் உடல்ரீதியிலான இன்னல்கள் தொலைபேசி இணைப்புகளை துண்டித்தல் போன்றவற்றில் இருநாடுகளும் ஈடுபடக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் நேற்று பள்ளி கல்வித்துறை செயவாளர் திரு அனில் ஸ்வருப் இதைத் தெரிவித்தார்

விரிவாள விசாரணைக்கு பிறகு இதற்கான மறுதோ்வு வரும் ஜூலை மாதத்தில் இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவுக்கு வெளியே கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியாகவில்லை என்பதால் வெளிநாடுகளில் மறுதேர்வு எதுவும் நடத்தப்படமாட்டாது என்றார் அவர் கூறினார்

காஸா பகுதியில் மூன்று ஹமாஸ் இடங்களை இலக்காக கொண்டு இஸ்ரேல் ராணுவம் பீரங்கி மற்றும் விமானத் தாக்குதலை நடத்தியது எல்லைப் பகுதியில் தனது ரானுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டையடுத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதனிடையே காஸா நிலவரம் குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு சபையின் தனிக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது

ஜம்முவில் இதை தெரிவித்த அவர்

எல்லை பகுதியில் மினனனு கண்கானிப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு கருவிகளை ஒருங்கிணைத்து இந்த எல்லை மேலாண்மை அமைப்பு செயல்படுகிறது எல்லை காவல் நிலைகளில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையினருக்கு கண்காணிப்பு அமைப்பு மூலம் தகவல்களை இது தெரிவிக்கும் அச்சுறுத்தல் அபாயம் ஏற்படும் நிலையில் எல்லை பாதுகாப்பு படையின் விரைவு செயல்பாட்டு குழுக்கள் தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதால் அவர்கள் கண்ணியம் மரியாதை கலந்த வாழ்க்கை நடத்துவதுடன் அறிவார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கும் உதவும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் ஹைதராபாதில் மஹிளா தக்ஷதா சமிதி அமைப்பின் வெள்ளிவிழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று பேசிய அவர் இந்திய மக்க்ளதொகையில் சுமார் பாதியாக உள்ள பெண்களுக்கு கல்வி சமுதாய அரசியல் ரீதியில் அதிகாரம் அளிப்பது நாட்டின் அடிப்படை தேவை என்றும் அப்போதுதான் வளர்ச்சி சக்தி கட்டவிழ்த்துவிடப்பட்டு விரைவான முன்னேற்றம் ஏற்படும் என்று கூறினார் மியாமி ஒப்பன் டென்னிஸ் மகளிட் ஒற்றையர் இறுதிப்போட்டியில் இன்று அமெரிக்க ஒப்பன் சாம்பியன் சுலோவானி ஸ்டீபன்ஸ் பிரெஞ்ச் ஒப்பன் பட்டம் வென்ற ஜெலீனா ஓஸ்டாபென்கோ உடன் மோதுகிறார் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் இறுதிப்போட்டியில் அமெரிக்காவின் ஜான் இஸ்னர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜ்வெரவ் ஆகியோர் மோதுகின்றனர்